ஸ்டாலின் நாளைமறுநாள் பதவியேற்கிறார்

க ஸ்டாலினுக்குஅழைப்பு விடுத்துள்ளார் முள்ளதாக இன்றுகாலைதிருமுகஸ்டாலின் ஆளுநரைசந்தித்து புதியஅரசுஅமைப்பதற்குஉரிமைக்கோரினார்

க

இதுதொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் மருத்துவ அவசரநிலைஎன்று சொல்லக்கூடிய அளவிற்கு நோயின் இருப்பதைகருத்தில்கொண்டு தீவிரம் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாககுறிப்பிட்டுள்ளார் நோய் தொற்றுசிகிச்சைக்கானபடுக்கைவசதி ஆக்சிஜன் தேவை தடுப்பூசி இருப்பு போன்றவற்றைமாநிலஅளவில் அறிந்துகொள்ளும் வகையில் ஒருங்கிணைப்பு மையமாக இது திகழும் என்றும் அதில் கூறியுள்ளார்

க ஸ்டாலின் அந்தஅறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்

மாநிலம் முழுவதும் ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இப்பணியினைஅய்வு செய்துவருகின்றனர் மதுரைமாவட்டத்தில் உள்ள அரசுமருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சைக்காள ஆக்சிஜன் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாஎன்பதுகுறித்துஆட்சியர் திருஅன்பழகன் இன்றுஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்துஅதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனைநடத்தினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நோய் தொற்றின் தன்மைகுறித்துஅறிந்தகொள்வதற்கென இந்தமையம் திறக்கப்பட்டிருப்பதாககூறினார்

நாடுமுவதும் உள்ளமருத்துவமனைகளில் தீவிபத்துஏற்படாமல் தடுப்பதற்கானஅனைத்துநடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறுமாநிலஅரசுகளைமத்தியஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக உள்துறைசார்பில் மாநிலஅரசின் தலைமைச்செயலர்களுக்குகடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மின்கசிவு காரணமாகதீவிபத்துகள் ஏற்படாமல் இருப்பதைஉறுதிசெய்யவேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசியஉணவு பாதுகாப்புத் திட்டத்தின் பயனாளிகளுக்குமேலும் இரண்டுமாதங்களுக்குடணவு தானியங்களைவழங்குவதற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

முன்தேதியிட்டு இந்தஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மருத்துவபயன்பாட்டிற்காகஆக்சிஜன் உற்பத்திசெய்வதற்கானபணிகள் தொடர்பாகஉச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆவையில் இன்றுஆய்வு மேற்கொண்டது இந்தக்குழுஅளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் ஆக்சிஜன் உற்பத்திஒருவாரகாலத்திற்குள் தொடங்கும் என்றுஎதிர்பார்க்கப்படுவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

எமதுசெய்தியாளரிடம் இதனைதெரிவித்தஅவர் எவ்விததயக்கழம் இன்றிஅனைவரும் தடுப்பு மருந்துசெலுத்திக்கொள்ளவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டுள்ளார்

திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ளஅரசுமருத்துவமனையில் ரத்ததானமுகாம் இன்றுநடைபெற்றது சென்னைப்பேரியில் உள்ளமருந்தகத்திலிருந்துரெம்டெசிவிர் மருந்தைதிருடிவிற்பனைசெய்த இரண்டுபேரைகாவல்துறையினர் கைதுசெய்தனர்

மல்யுத்தபோட்டிக்கானஉலகதகுதிச்சுற்றுஆட்டங்கள் நாளைபல்கேரியாவின் சோஃபியாவில் ஒலிம்பிக் தொடங்குகின்றன